பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

கூறியுள்ளார்

அறிவுறுத்தியுள்ளது முன்னாள் பிரதமா் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்பட்டது

இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மாவட்டந்தோறும் காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

மூன்று மாவட்டங்களில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிளை தொடங்கி வைத்த முதலமைச்ச் இந்த பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினாா் இதனைத் தொடர்ந்து தருமபுரி சென்ற முதலமைக்சர் அம்மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார்

விநாயக் சதுர்த்தி பண்டிகையை பொதுமக்கள் அவரவர் வீட்டிலேயே கொண்டாட வேண்டுமென்று தமிழக அரசு மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது

சென்னை உயர்நீதிமன்றம் அரசின் ஆணையை பின்பற்ற வேண்டுமென்று தெரிவித்திருப்பதையும் எடுத்துரைத்துள்ள தமிழக அரக இதனை கருத்தில் கொண்டு அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு அளித்திட வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டுள்ளது

இன்று சென்னையில் செய்தியாளாகளிடம் பேசுகையில் அவா் இவ்வாறு கூறினார்

இதனைபொட்டி பிரதமா் விடுத்துள்ள செய்தியில் ராஜீவ்காந்திக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளாா் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி உட்பட அக்கட்சியின் தலைவர்கள் பலர் புதுதில்லியில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் மலாதூவி மரியாதை செலுத்தினாா் நாட்டின் தூய்மை நகரங்களுக்கான விருதுகள் இன்று வழங்கப்பட்டன மத்திய நக்புற வளா்ச்சித்துறை அமைச்ச் திரு ஹர்தீப்சிங் பூரி காணொலி காட்சி வாயிலாக இவ்விருதுகளை வழங்கினார் மத்திய பிரதேசத்தின் இந்தூர் தூய்மையான நகரத்துக்கான முதல் விருதினை பெற்றது துய்மையான தலைநகரங்களில் தில்லி முதலிடத்தையும் தூய்மையான மாநிலங்கள் பட்டியலில் சத்திஷ்கள் முதலிடத்தையும் பெற்றது

விவசாயிகள் கடன் அட்டை மூலம் இந்த கடனுதவி வழங்கப்பட்டு வருவதாகத் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்த திட்டத்தின் கீழ் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகளை வழங்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது இருமொழிக் கொள்கையில் தமிழக அரசு உறுதியுடன் இருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளாா் ஈரோடு மாவட்டம் கணபதிபாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

திருவாரூர் மாவட்டம் மேலமரவக்காடு கிராமாத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தரத்தை உறுதி செய்த பின்னரே முக கவசம் வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் தேவைக்கு ஏற்க அதிகிக்கப்படும் என்றும் திரு காமராஜ் கூறினார் திமுக வின் உயர்நிலை செயல்திட்டக் குழு உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு ரஹ்மான்கான் இன்று சென்னையில் காலமானார் அரவது மறைவுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் கட்சியின் ஆண்வோ்களில் ஒருவராக திகழந்த ரஹ்மான் காளின் மறைவு ஈடுசெய்ய முடியாத இழப்பு என்று திரு ஸ்டாலின் கூறியுள்ளார்

சுதந்திரப் போராட்ட வீரர் ஒண்டிவீரனின் நினைவு தினம் இன்று அனுசிக்கப்பட்டது இதனையொட்டி நெல்லையில் உள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் உள்ள சிலைக்கு மாநில அமைச்சி திருமதி ராஜலஷ்மி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனையொட்டி பிஜேபி மாநில தலைவர் திரு எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில் தமிழ் வீரத்தின் அடையாளமான ஒண்டிவீரனுக்கு வீரவணக்கம் செலுத்துவதாகக் குறிப்பிட்டுள்ளார் தேசிய பணியாள் தேர்வு முகமைய ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதற்கு இளைஞா்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனா் இந்த நடவடிக்கை தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று திருவண்ணாமலை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த போட்டித் தேர்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்

மதுரை விருதுநகர் சேலம் தரும்புரி கிருஷ்ணகிரி நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளிலும் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்தமிழக கடலோரப் பகுதிகளில் இன்று இரவு பதினொன்றரை மணி வரை கடல் அலை மூன்று புள்ளி மூன்று மீட்டர் வரை உயரக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது சா்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஒய்வு பெறுவதாக தோனி அறிவித்திருப்பது நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஏமாற்றத்தை அளித்திருப்பதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளாா் மகேந்திரசிங் தோனிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பிரதமர் இதனைத் தெரிவித்துள்ளார் வெற்றித் தோல்வியை கருத்தில் கொள்ளாமல் எப்பொழுதும் அமைதியாக காணப்படுவது தோனி யின் தனி சிறப்பு என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு உத்வேகமாக தோனி திகழ்வதாகவும் திரு நரேந்திரமோடி அந்த கடிதத்தில் கூறியுள்ளார்